மாநாட்டை இன்றுதொடங்கிவைக்கிறார்

புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார்

தேடுதல் நடவடிக்கைகளைமேற்கொண்டனர்

தோன் இன்றுநியூசிலாந்தைஎதிர்கொள்கிறது

டேராடுனில் இரண்டுநாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டின் மூலம் அம்மாநிலத்திற்குஅதிகமுதலீட்டிற்கானவாய்ப்புகள் கிடைக்கும் எனஎதிர்பார்க்கப்படுகிறது

முதலீட்டுவாய்ப்பு தொடர்பாகபெங்களூரு அகமதாபாத் மும்பைமற்றும் தில்லியில் உத்ரகாண்ட் அரசின் சார்பாகபிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றுஅவர் தெரிவித்தார்

குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தஜிகிஸ்தான் நாட்டிற்கு மூன்றுநாள் பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்படுகிறார் மத்தியஆசியநாட்டிற்குமுதன் முறையாகபயனம் மேற்கொள்ளும் அவர் அங்கு இரு நாடுகளின் உறவைவலுப்படுத்தும் நோக்கில் தலைவர்களுடன் பேச்சுநடத்தவுள்ளார்

குடியரசுத்தலைவருடன் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திருசுபாஷ் பாம்ரே மாநிலங்களவைஉறுப்பினர் திரு ஷாம்ஷெள் சிங் மன்ஹாஸ் ஆகியோரும் குழுவில் இடம்பெற்றுசென்றுள்ளனர்

தேர்தல் தேதிஅறிவிக்கப்பட்டதைஅடுத்து இம்மாநிலங்களில் தேர்தல் நடத்தைவிதிமுறைகள் உடனடியாகஅமலுக்குவருவதாகஅவர் கூறினார் இந்ததேர்தல்களில் யாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னணுவாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும்

புதுதில்லியில் நேற்றுகர்நாடகமுதலமைச்சர் திருஹெச் டி குமாரசாமி மத்தியஉணவுத்துறைஅமைச்சர் திருராம் விலாஸ் பாஸ்வானைசந்தித்தபோது இந்தஉறுதிமொழிஅளிக்கப்பட்டது

அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இந்தியபிராந்தியத்திற்கானகாமன்வெல்த் நாடாளுமன்றமாநாடுநடைபெறவுள்ளது இந்தமாநாட்டிற்கானநிா்வாகக்குழுகூட்டம் இன்றுமாலைநடைபெறும்

நான்குநாட்கள் நடைபெறவுள்ள இந்தமாநாட்டில் வடகிழக்குபிராந்தியம் உள்ளிட்டபல்வேறுவிஷயங்கள் விவாதிக்கப்படஉள்ளன

மக்களவைதலைவர் திருமதிசுமித்ராமகாஜன் அசாம் முதலமைச்சர் திருசர்பானந்தசோனோவால் ஆகியோர் நாளைநடைபெறவுள்ளதொடக்கஅமர்வில் பங்கேற்கஉள்ளனர்

வடகிழக்குமாநிலங்களைசோ்ந்தநாடாளுமன்ற சட்டமன்றஉறுப்பினர்கள் இந்தமாநாட்டில் பங்கேற்பார்கள் என்றுதெரிகிறது ஐம்முகாஷ்மீர் மாநிலத்தின் பாதுகாப்பு நிலைமைகள் குறித்துமாநிலஆளுநர் திரு சத்யபால் மாலிக் நேற்றஆய்வு செய்தார் ஸ்ரீநகரில் நடைபெற்ற இந்தஆய்வு கூட்டத்தில் வடக்குமண்டலரானுவகமாண்டர் லெப்டினன்ட் ஜென்ரல் ரன்பீர் சிங் பங்கேற்றார் ரானுவம் காவல்துறை மத்தியரிசர்வ் காவல்படை எல்லைபாதுகாப்புப்படைஆகியவற்றின் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டனர் இக்கூட்டத்தில் மாநிலத்தில் நிலவும் குளிர்காலத்திற்குதேவையானநடவடிக்கைஉத்திகள் தீவிரவாதிகளுக்குஎதிரானசெயல்பாடுகள் மற்றும் முக்கியவிஷயங்கள் குறித்துவிவாதிக்கப்பட்டது அனைத்து பாதுகாப்பு பிரிவுகளின் கூட்டுமுயற்சிகாரணமாக அமைதிநிலைநாட்டப் பட்டிருப்பதற்கு ஆளுநர் பாராட்டுதெரிவித்தார்

உதம்பூரில் நேற்றுதேர்தல் பிரச்சாரகூட்டத்தில் உரையாற்றியஅவர் நகரங்கள் மற்றும் கிராமங்களின் வளர்ச்சி இந்தத் தேர்தலுக்குபின் உள்ளாட்சிஅமைப்புகளின் பிரதிநிதிகள் கையில்தான் உள்ளதுஎன்றார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சோஃபியான் மாவட்டத்தின் பலகிராமங்களில் பாதுகாப்பு படையினா் தேடுதல் நடவடிக்கைகளைமேற்கொண்டனர் இந்தபகுதிகளில் ஆயுதம் தாங்கியபயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாககிடைத்ததகவல் அடிப்படையில் இன்றுஅதிகாலைதேடுதல் நடவடிக்கைதொடங்கப்பட்டதாகபாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன பயங்கரவாதிகளுடனோஉள்ளூர் மக்களுடனோ இதுவரைமோதல் ஏதும் இல்லைஎன்றுகூறப்படுகிறது

பாசனத்திற்குதண்ணீா ஒருபிரச்சனையாக இருக்கும் நிலையில் மத்தியஅரசுநுண்ணீா மற்றும் கொட்டுநீா பாசனதிட்டத்திற்குஉதவிசெய்துவருகிறது இந்தபாசனத் திட்டம் விவசாயிகளுக்குபெரும் பயனாகஉள்ளது இந்ததிட்டம் ஈரோடுமாவட்டத்தில் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது வேளாண்துறைமற்றும் உழவர் பயிற்சிநிலையத்தின் இயக்குநர் பிரேமலதா இந்தக் திட்டத்தின் செயல்பாடுகுறித்துகூறினார்

இந்தநியமனம் அவரதுவாழ்நாள் முழுமைக்குமானது மலேசியாவில் நடைபெற்றுவரும் ஜோஹர் கோப்பைக்கான இளையோர் ஹாக்கிப்போட்டியில் இந்தியா இன்றுநியூசிலாந்தைஎதிர்கொள்கிறது